பிரதமர் திரு நரேந்திரமோடி தொடங்கி வைத்தார்

இன்று புதுதில்லியில் பேச்சு நடத்துகிறார்

இன்று இந்தியா வருகிறார்

தேர்தல் பிரச்சாரங்களின்போது வாக்காளர்களிடையே போலியான செய்திகள் பரப்பப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கப்படும் என்று சமூகவலைதள நிறுவனங்கள் உறுதியளித்துள்ளன

சுற்றுப் போட்டியை இந்தியா டிரா செய்துள்ளது குஜராத்தில் சுமார் ஆறாயிரம் கோடி ருபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி நேற்று தொடங்கி வைத்தார் குஐராத்தின் கட்ச் மாவட்டத்தில் உள்ள அஞ்சார் பகுதியில் முந்ரா எல் என் ஜி முனையம் அஞ்சார் முந்ரா மற்றும் பலன்பூர் பாலி பார்மர் எரிவாயு பரிமாற்ற திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார்

எந்த குடும்பமும் விறகுகளை கொண்டு சமையல் செய்யக்கூடாது என்பதே தமது அரசின் நோக்கம் என்றும் பிரதமர் கூறினார் அனைவருக்கும் எரிவாயு இணைப்பு வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார் ஏழை மக்களுக்காக பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா உஜ்வாலா யோஜனா ஆயூஷ்மான் பாரத் யோஜனா போன்ற திட்டங்களை தமது அரசு செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

உஸ்பெகிஸ்தான் அதிபர் திரு ஷவுகாத் மிர்சியோயேவ் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இன்று புதுதில்லியில் இன்று பேச்சு நடத்துகிறார் இரண்டுநாள் பயணமாக நேற்று மாலை இந்தியா வந்த அவருக்கு இன்று குடியரசுத் தலைவர் மாளிகையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்படுகிறது மகாத்மா காந்தி நினைவிடமான ராஜ்காட்டிலும் அவர் அஞ்சலி செலுத்தவுள்ளார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு வெளியுறவு அமைச்சர் திரு சுஷ்மா சுவராஜ் ஆகியோரையும் உஸ்பெகிஸ்தான் அதிடர் சந்தித்து பேசவுள்ளார்

ஐநா பொதுச் செயலாளர் திரு அன்டோனியா சூட்ரஸ் நான்கு நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறும் மகாத்மா காந்தி துப்பரவு மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார்

சர்வதேச சூரியசக்தி கூட்டமைப்பின் கூட்டத்திலும் ஐநா பொதுச்செயலாளர் பங்கேற்க இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய பயணத்தின்பாது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியுறவு அமைச்சர் திரு கஷ்மா கவராஜ் ஆகியோரையும் திரு குட்ரஸ் சந்தித்து பேசவுள்ளார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக அரசு மீது எதிர்க்கட்சிகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஹரியானா மாநிலம் அம்பாலா மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணி ஒன்றில் பேசிய அவர் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக சில தகவல்களை பாதுகாப்பு காரணங்கள் கருதி பகிரங்கமாக வெளியிட முடியாது என்று அவர் கூறினார் முந்தைய காங்கிரஸ் அரசிலும் இதே நடைமுறைதான் பின்பற்றப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் அஸ்ஸாமில் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் கர்ப்பிணி பெண்களின் நலனுக்கான புதிய திட்டத்தை மாநில அரசு இன்று தொடங்கவுள்ளது கவுகாத்தியில் நடைபெறும்நிகழ்ச்சியில் மாநில ககாதாரத்துறை அமைச்சர் திரு ஹிமந்த்த பிஸ்வா ஷர்மா முன்னிலையில் முதலமைச்சர் திரு சர்பானந்தா சோனாவால் இத்திட்டத்தை தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் கர்ப்பினிப் பெண்களுக்கு சத்தாள உணவுகளும் சிறந்த மருத்துவ வசதிகளும் ஏற்படுத்திக் கொடுக்கப்படும் என்று திரு ஹிமந்த்த பிஸ்வா ஷர்மா கூறினார்

இதனால் அறுபதாயிரம் பெண்கள் பயனடைவார்கள் என்று மாநில அதசு கூறியுள்ளது இதன் மூலம் தேயிலை தோட்டங்களில் பணிபுரியும் பெண்கள் பிரசவத்தின்போது உயிரிழப்பது தடுக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் எல்லைப் பாதுகாப்புப் படை மற்றும் சாஸ்திர சீமா பால் ஆகியவற்றுக்கு புதிய தலைவர்கள் பொறுப்பேற்றுள்ளனர் எல்லைப் பாதுகாப்புப்படையின இயக்குநராக பொறுப்பு வகித்துவந்த திரு கே கே ஷகே ஷர்மா ஒய்வுப்பெற்றதை அடுத்து புதிய ் இயக்குநர் திரு ரஜினிகாந்த் மிஸ்ரா பொறுப்பேற்றுக் கொண்டார் சாஸ்திர சீமா பால் படைப்பிரிவின் புதிய இயக்குநர் ஜெனரவாக திரு எஸ் எஸ் தேஸ்வால் பொறுப்பேற்றுள்ளார் தேர்தல் பிரச்சாரங்களின்போது வாக்காளர்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்தும் போலியான செய்திகள் பரப்பப்படுவதை தடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று கூகுள் நிறுவனமும் ஃபேஸ் புக் மற்றும் டுவிட்டர் சமூகவலைதளங்களும் உறுதியளித்துள்ளன இது தொடர்பாக துணை தேர்தல் ஆணையர் திரு உமேஷ் சின்கா தலைமையில் அந்த நிறுவனங்களில் இந்திய பிரதிநிதிகள் அடங்கிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையத் திரு ஓ பி ராவத் கூறியுள்ளார் இணையதளங்கள் மூலமாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரத்தின் செலவுத் தொகையும் வேட்பாளரின் தேர்தல் செலவு கணக்கில் சேர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

இதையொட்டி புதுதில்லியில் இன்று பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வெளிநாடு களில் உள்ள அலுவலகங்ளிலும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன உலக அமைதியில் காந்தியின் பார்வை என்ற கருப்பொருளுடன் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பாகிஸ்தான் ஆதரவுபயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ரானுவம் நடத்திய துல்லிய தாக்குதலின் இரண்டாம் ஆண்டு நிறைவை குறித்தும் பராக்ரம் பர்வ் என்ற மூன்று நாள் நிகழ்ச்சி நேற்று நிறைவடைந்தது

இதில் பாதுகாப்புப் படையினரின் வீர தீர சாகசகங்களையும் தியாகங்களையும் எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன ரானுவத்தின் பலத்தை பறைசாற்றும் பல்வேறு கலைநிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன தெற்கு மும்பையில் ரானுவத்தினர் நடத்திய நிகழ்ச்சிகளை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பார்வையிட்டனர் சிறப்பாக பணியாற்றிய முன்னாள் ரானுவ வீரர்கள் இந்த நிகழ்ச்சியின்போது மகாராஷ்டிர மாநில அரசால் கவுரவிக்கப்பட்டனர் புனேயில் உள்ள விமானப்படை தளத்தில் விமானப்படையினர் நடத்திய சாகச நிகழ்ச்சிகளை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர கண்டுகளித்தனர் ஈரானில் பொருளாதார குற்றங்களை விசாரிக்க அமைக்கப்பட்ட சிறப்பு நீதிமன்றம் மூன்று பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது

அவர்களில் மூவரை தவிர மற்றவர்களுக்கு இருபது ஆண்டுகாலம் சிறை தண்டளை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய முடியும் என்றும் சிறப்பு நீதிமன்றம் கூறியுள்ளது மாலத்தீவின் முன்னாள் அதிபர் திரு மௌமூன் அப்துல் கையூம் மற்றும் அவரது மகன் ஃபாரீஸ் மௌமூனுக்கு ஜாமீன் வழங்கி அந்நாட்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் திரு அப்துல் கையூம் ஆட்சியை கவிழக்க முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் சர்ச்சைக்குரிய ஸ்பார்ட்லி தீவுப் பகுதியில் அமெரிக்க போர் கப்பல் பயணம் செய்துள்ளது தென்சீன கடல் பகுதியில் உள்ள அப்பகுதி முழுவதையும் சீனா உரிமை கோரி வருகிறது

அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை குறித்து சீனா உடனடியாக எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை இதேபோன்று அமெரிக்கா கடந்த ஜுலை மாதமும் அப்பகுதியில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷில் முதல் முறையாக ரானுவ மேஜர் ஜென்ரவாக பெண் அதிகாரி ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளார் டாக்டர் சுசானேகிட்டி என்ற பெண் ரானுவ அதிகாரி நேற்று முறைப்படி இப்பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் துருக்கி வடக்கு கடலோரப் பகுதியில் நேற்ற ஏற்பட்ட படகு விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் படகு அகதிகளை ஏற்றி சென்றுகொண்டிருந்ததாகவும் அதில் எத்தனை பேர் பயணித்தனர் என்ற விவரம் தெரியவில்லை எனவும் அதிகாரிகள் கூறினர் அப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஜப்பான் கடல் பகுதியை நேற்று ட்ராமி என்ற வலுவான சூறாவளி தாக்கியதால் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது மோசமான வானிலை காரணமாக விமானங்களும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டன

ரஷ்யாவின் இயான் நெப்போம்நியாசுட்சி வுடன் போட்டியில் விளையாடிய விஸ்வநாதன் ஆனந்த் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் மகளிர் பிரிவில் அமெரிக்காவுக்கு எதிரான போட்டியில் இந்தியா டிரா செய்தது ஒருநாள் கிரிக்கெட் தரவரிசையில் இந்தியாவின் ரோஹித் ஷர்மா ஷிக்கர் தவான் ஆகியோர் முன்னேறியுள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடைபெற்ற ஆசியக் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ரோஹித் ஷர்மா பேட்ஸ்மேன்கள் தரவரிசை பட்டியலில் இரண்டு இடங்கள் முன்னேறி இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் ஷிக்கர் தவான் ஐந்து இடங்கள் முன்னேறி நான்காவது இடத்தை பிடித்துள்ளார்

அணிகளை பொருத்தவரை இந்தியா ஒரு புள்ளி கூடுதலாக பெற்றுள்ள போதிலும் தரவரிசையில் எந்த மாற்றமும் இல்லை